வேதமந்திரங்கள் முழங்க பிரதமர் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் ராமர் கோவில் நமது பாரம்பரியத்தின் சின்னமாக திகழும் என்றும் எதிர்கால சந்ததியினருக்கு உந்துசக்தியாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு தீவிரவாதம் குறைந்து வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது

உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விழாவில் பங்கேற்று பிற்பகல் பள்ரெண்டே முக்கால் மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தாா்

ஜெய் ஷியா ராம் என்று கூறி தமது உரையை தொடங்கிய அவர் இந்த முழக்கம் அயோத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிரொலிப்பதாகக் குறிப்பிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றிருப்பது தமக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் அவர் கூறினார் இந்த கோவில் நமது பாரம்பரியத்தின் நவீன சின்னமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாகவும் இக்கோவில் திகழும் என்றும் பிரதம் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணா்ச்சிகரமான தருணம் இது என்றும் அவா் தெரிவித்தார் நீண்டகால எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த கோவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருப்பதன் மூலம் வரலாற்றின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரது ஒத்துழைப்புடனும் கட்டுமானப் பணிகள் பூர்த்தி கெப்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு இணைப்புப் பாலமாக ராமர் திகழ்வதாகவும் அவர் கூறினார் பரஸ்பரம் அன்பு மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொன்டு இந்த கோவில் கட்டப்படுவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ராமர்கோவில் அஞ்சல் தலையையும் அவர் வெளியிட்டார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுதில்லியிலிருந்து விமானம் மூலம் லக்னோ சென்ற பிரதமர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் அயோத்தி சென்றடைந்தார் அவரை உத்திர பிரதேச முதலமைச்ச் திரு போகி ஆதித்பநாத் மற்றும் உயரதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அனுமன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிரதமர் குழந்தை ராமர் கோவிலிலும் வழிபாடு செய்த பின்னர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

இந்த கட்டுமாள பணிகள் மூன்று முதல் மூன்றரை ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் சுசில் சந்திர திவாரி தெரிவிக்கிறார் இந்த பூமி பூஜை விழா சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக் காட்டாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நவீன இந்தியாவின் சின்னமாக இது திகமும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய அமைச்சுகள் பலரும் பூமி பூஜை நடைபெற்றிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனா் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு இன்றுடன் ஒராண்டு நிறைவுபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் மக்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு இதேநாளில் அகற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத இயக்கத்தில் இளைஞர்கள் சேருவது கணிசமாக குறைந்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து காஷ்மீருக்குள் தீவிரவாதிகளின் ஊருடுவலும் வெகுவாக குறைந்துள்ளது கடந்த ஒராண்டில் இந்த இரண்டு யூளியள் பிரதேசங்களிலும் வளர்ச்சித் திட்டங்களும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமனழ மேலும் தீவரமடைந்துள்ளதாக கென்ளை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

இதன் காரணமாக வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது

வாக்குச்சாவடிகளில் அனைத்து வாக்காளர்களும் முகக்கவசும் அணிவதும் சானிடைசர்களை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்வதும் தனிமனித இடைவெளியைப் பின்பற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது

இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்கே முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே முன்னாள் அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவர் பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே தலைமையிலான ஆளும் இலங்கை மக்கள் கட்சிக்கும் முன்னாள் பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் என்று இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க ஈராக் மற்றும் கத்தார் நாடுகளிலிருந்து மருத்துவர்கள் பெய்ரூட் விரைந்துள்ளனர்